நடைபெறுகிறது

பிரதமர் மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரை விமர்சித்துப் பேசிய இலக்கிய பேச்சாளர் திரு நெல்லை கண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார்

போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறைக்கு பாப்புலர் ஃபிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார்

கேப்டன் மன்ப்ரீத் சிங் கூறியிருக்கிறார்

ஒவ்வொருவரும் நான்கு பதவிகளுக்கான வாக்குகளை பதிவு செய்துள்ளதால் ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஊராட்சித் தலைவர் ஒன்றியக் கவுன்சிலர் மற்றும் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிகளுக்கு பதிவான வாக்குகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு எண்ணப்படும் இதற்காக தனித்தனி அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கு எட்டு சுற்றுகளாக வாக்கு எண்ணும் பணி நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்தன

ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திற்கும் நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்

வாக்குகள் எண்ண எண்ண முடிவுகள் அறிவிக்கப்படும் தேர்தல் பார்வையாளர் அமுதவல்லி முன்னிலையில் வாக்குகள் எண்ணிக்கை நடைபெறவுள்ளது விருதுநகரிலிருந்து கமலக்கண்ணன் சேலம் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஒவ்வொரு ஒன்றியத்திலும் மாவட்ட கவுன்சிலர்

வாக்கு சீட்டுகள் அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் நண்பகல் வாக்கில் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சேலத்திலிருந்து விஜயகுமார் பிரதுர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரை விமர்சித்துப் பேசிய இலக்கிய பேச்சாளர் திரு நெல்லை கண்ணன் நேற்று காவல்துறையினரால் பெரம்பலூரில் கைது செய்யப்பட்டார்

இதையடுத்து வழக்குப் பதிவு செய்த காவல்துறையினர் திரு நெல்லை கண்ணனை கைது செய்தனர்

முன்னதாக திரு நெல்லை கண்ணனை கைது செய்யக்கோரி பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு இலகணேசன் திரு

ராதாகிருஷ்ணன் திரு எக் ராஜா திரு

ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சென்னை மெர்னா கடற்கரையில் காந்தி சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குடியுரிமை சட்டத் திருத்தத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறைக்கு பாப்புலர் ஃபிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பே காரணம் என்று மத்திய சுட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிமி என்று அழைக்கப்படும் தடை செய்யப்பட்ட இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கத்துடன் இந்த அமைப்புக்கு தொடர்பிருப்பதாக பல புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகம் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார் உத்தரபிரதேசத்தில் நடைபெற்ற பல வன்முறைச் சம்பவங்களுக்கு இந்த அமைப்புதான் பொறுப்பு என்றும் எனவே அந்த அமைப்ப தடை செய்ய வேண்டும் என்றும் அம்மாநில துணை முதலமைச்சர் திரு கேசவ் சந்திர மௌரியா முன்னதாக வலியுறுத்தியிருந்தார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் மக்களிடையே வதந்திகளை பரப்பி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக அக்கட்சிகள் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்தப் பிரச்சினையை ஒட்டி நடைபெறும் வன்முறைச் சம்பவங்களை கண்டிக்காமல் இக்கட்சிகள் மௌனம் சாதிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாக நிதியமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆசியான் ஒப்பந்தம் மற்றும் இந்தியா மலேசியா இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த வரி குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது அதேநேரத்தில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை உள்நாட்டில் எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகளை பாதிக்கும் என்று உள்நாட்டு பாமாயில் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்

விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான அவகாசம் நேற்று முன்தினம் முடவடையும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று

சென்னையில் குற்றங்கள் பெருமளவு குறைந்துள்ளதாக மாநகர காவல்துறை ஆணையர் திரு

விஸ்வநாதன் கூறியிருக்கிறார்

இதேபோல் கடந்த ஆண்டு சாலை விபத்துகளும் கணிசமாக குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான எதிரரான குற்றங்களை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் சுட்டதில் எல்லைப் பாதுகாப்புப்படை வீரர் ஒருவர் படுகாயமடைந்தார் தொலைநிலை படிப்புகளை வழங்க சேலம் பெரியார் பல்கலைக் கழகத்திற்கு பல்கலைக் கழக மானியக் குழு அனுமதி வழங்கியுள்ளது சென்னையில் சோளிங்கநல்லூர்

விளையாட்டுச் செய்திகள் டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் இறுதியாட்டத்தில் இந்தியா விளையாடும் என்று இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் மன்ப்ரீத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய ஹாக்கி அணிக்கு கடந்த ஆண்டு சிறப்பாக இருந்தது என்றார் சர்வதேச தர வரிசையில் இந்தியா ஐந்தாவது இடத்தை பெற்றது என்றும் அந்த இடத்தை அப்படியே தக்க வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார்

இந்திய ஹாக்கி அணியின் இலக்கு என்றும் அதற்காக தீவிரமாக பயிற்சி பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார்